நீட்டிக்கப்பட்டுள்ள கூடுதல் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு இன்று கூலை முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது

வைக்க போதுமான கிடங்கு வசதி உள்ளதாக மாநில உணவு அமைச்சள் திரு காமராஜ் கூறியுள்ளார்

நாலரை மணிக்கு உரையாற்றுகிறார் தியாகத் திருநாளாம் பக்ரித் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது

இஸ்லாமிய மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்

இதர கடைகள் காலை பத்து மணி முதல் மாலை ஏழு மணி வரை இயங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேருந்து மெட்ரோ புறநகர் மின்சார ரயில் சேவைகள்மீதான தடை தொடர்ந்து நீடிக்கிறது கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களைப் பொறுத்தவரை எவ்வித தளா்வுகளும் இல்லாமல் ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதத்தைப் போன்று இம்மாதமும் அனைத்து ஞாயிற்றுக் கிழமைகளிலும் எவ்வித தளா்வுகளும் இன்றி முழுஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது

தமிழக அரசு கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது

இந்த ரயில்களில் பயணம் செய்ய முன்பதிவு செய்த பயணிகளுக்கு அதற்கான தொகை முழுவதுமாக திருப்பியளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதேநேரத்தில் மறுஉத்தரவு வரும்வரை சென்ளை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புதுதில்லிக்கு இயக்கப்படும் ராஜ்தாளி சிறப்பு ரயில் தொடர்ந்து இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது

இதனையடுத்து

தமிழகத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை இருப்பு வைக்க போதுமான அளவு கிடங்கு வசதி உள்ளதாக உணவு அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்

நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர் வெ சரோஜா கூறியுள்ளார் நாமக்கல்லில் தமது துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து நேற்று ஆய்வு செய்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

சமூக ஊடகங்களின் பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் பெண்களுக்கு எதிரான பதிவுகள் துன்புறுத்தல்கள் இணையவழியில் வங்கி மோசடி உள்ளிட்டவை அதிகரித்துள்ளதால் இந்தப் பிரிவுகள் கூடுதலாக அமைக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறையின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமம் ஏற்பாடு செய்துள்ள ஸ்மாா்ட் இந்தியா ஹக்கத்தான் என்ற நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மாலை நாலரை மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார் உலக அளவில் இணையதளம் வாயிலாக மென்பொருள் தயாரிப்பதற்கான மாபெரும் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு அவர் பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவிக்கவுள்ளார் நாடு முழுவதிலுமிருந்து இந்த போட்டியில் கலந்து கொண்டவர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர் இன்று நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் சுமார் பத்தாயிரம் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய திறமையை வெளிப்படுத்த உள்ளனர்

பள்ளிக் கல்வியிலும் உயர்கல்வியிலும் மிகப் பெரிய அளவில் செய்யப்பட்டுள்ள சீர்திருத்தங்களுடன் கூடிய புதிய கல்விக் கொள்கைக்கு சமீபத்தில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது குறிப்பிடத்தக்கது

இந்திய தொழில் வர்த்தக சபையின் தேசிய நிர்வாக குழுவின் கூட்டத்தில் காணொலிக் காட்சி வாயிலாக நேற்று உரையாற்றிய அவர் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு அவசர கால கடன் வழங்குவதை வங்கிகள் மறுக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் எங்கேயாவது கடன் மறுக்கப்படுமேயானால் அதுகுறித்து தமது கவனத்திற்கு கொண்டுவரலாம் என்றும் அவர் கூறினார் தொழில் நிறுவனங்களின் அவசர கால கடன்களை நிறைவு செய்யும் வகையில் புதிதாக மேம்பாட்டு நிதி நிறுவனம் ஒன்றை உருவாக்க அரசு திட்டமிட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இதற்கான திட்டம் முழுமையடைந்தவுடன் தொழில் நிறுவனங்களுக்கு தெரிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் சுகாதார பராமரிப்பு மற்றும் அத்துறை சும்பந்தமான சாதனங்களை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு தற்போதுள்ள சரக்கு மற்றும் சேவை வரி விகிதத்தை குறைப்பது தொடர்பாக ஜிஎஸ்டி குழுமக் கூட்டத்தில் விவாதித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் தியாகத் திருநாளாம் பக்ரித் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது

மசூதிகளில் கூட்டுத் தொழுகை நடத்த ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தியாகத்தின் பெருமைகளை உணர்த்தும் விதமாக கொண்டாடப்படும் இந்நாளில் அனைவருக்கும் பாடுபடவும் மகிழ்ச்சியை அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டு நல்லினக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் இறைவன் தனது படைப்புகளின் மீது கொண்டுள்ள அளவற்ற கருணயையும் எல்லையற்ற அன்பையும் ஈத் திருநாள் எடுத்துக் காட்டுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பள்னீர்செல்வம் திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் உள்ளிட்ட பல தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சென்னை மாநகராட்சி விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் உரிமம் பெறப்பட்ட இறைச்சிக் கூடங்களில் மட்டுமே இறைச்சிக்காக விலங்குகள் வெட்டப்பட வேண்டும் என்று கூறியுள்ளது இறைச்சிக் கூடங்கள் தவிர்த்து பிற இடங்களில் மத நிகழ்வுகளின்போதும் வழிபாடுகளின்போதும் இறைச்சிக்கென விலங்குகள் வெட்டப்படுவது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் இது பக்ரீத் பண்டிகைக்கும் பொருந்தும் என்றும் மாநகராட்சி கூறியுள்ளது இந்த உத்தரவை மீறுவோர்மீது சுட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநகராட்சி எச்சரித்துள்ளது

இலங்கை நாடாளுமன்றத்திற்கு வரும் ஐந்தாம் தேதி பொதுத்தேர்தல் நடைபெறவுள்ளநிலையில் அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

சமூக வலைதளங்களிலும் வீடு வீடாகச் சென்றும் பிரச்சாரம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது பிரதமர் திரு மஹிந்த ராஜபக்சே தலைமையில் ஆளும் ஸ்ரீவங்கா மக்கள் கட்சி இத்தேர்தலை சந்திக்கிறது எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை இரண்டு அணிகளாக பிளவுபட்டு இத்தேர்தலை சந்திக்கின்றன முன்னாள் பிரதமர் திரு ரனில் விக்கிமசிங்கே தலைமையில் ஒரு அணியும் அவரது ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற முன்னாள் அமைச்சர் திரு சஜித் பிரேமதாசா தலைமையில் மற்றொரு அணியும் தேர்தல் களத்தில் உள்ளன தமிழ் தேசிய கூட்டணி தமிழர்கள் அதிகம் வசிக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன இந்த மாகாணங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்நிறுத்தி இந்த கூட்டணி தேர்தலை சந்திக்கிறது வளிமண்டல மேலடுக்கு கழற்சி காரணமாக தமிழகத்தில் வேலூர் கிருஷ்ணகிரி சேலம் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்

வடக்கு பீகாரை மாநில தலைநகர் பாட்னாவுடன் இணைக்கும் வகையில் கங்கை நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள மிகப் பெரிய பாலத்தை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி திறந்து வைத்தார்

நாராயணசாமி கூறியுள்ளார்